தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிகராக சிறப்பான சேவை அளிப்பதாக கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் சீனாவில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக உள்ள வுஹான் நகரில் படிப்பதற்கு சென்றுள்ள தமிழக மாணவர்கள் யாருக்கும் நோய் தொற்று ஏற்படவில்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு எத்தகைய சூழ்நிலையை சமாளிப்பதற்கும் தயாராக இருப்பதாக தெரிவித்தார்

சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வ வார இறுதி நாளான இன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் விழிப்புணர்வு கண்காட்சியை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா இன்று தொடங்கி வைத்தார்

இந்த கண்காட்சியில் சாலை பாதுகாப்பு விதிகள் எச்சரிக்கை சின்னங்கள் படக்காட்சிகள் மற்றும் புகைப்படங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன

அதிநவீன தொலைத் தொடர்பு சாதனங்களும் போபன்ர்ஸ் துப்பாக்கி மற்றும் தொலை உணர்வு கட்டுப்பாட்டு துப்பாக்கிகளும் அவசரத்திற்கு பயன்படுத்தும் கப்பல்களும் கப்பலில் இந்த பொருத்தப்பட்டுள்ளன கடல் சார் கண்காணிப்பு தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் இடைமறித்து உளவு பார்க்கும் தொழில்நுட்பம் இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தஞ்சை பெரிய கோயிலில் வருகிற ஐந்தாம் தேதி நடைபெறுகிற குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு புதிய கொடிமரம் நிலைநிறுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது

பர்மாவில இருந்து கப்பல் மூலம் கொண்டுவரப்பட்டு கொடிமரத்தின் மீது செப்புத்தகடு அமைக்கப்பட்டு தற்போது அதனை நிலைநிறுத்தியுள்ளனர்

தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை புதுதில்லி கரியப்பா மைதாளத்தில் நடைபெற உள்ள தேசிய மாணவர் படை அணிவகுப்பை பார்வையிடுகிறார் தேசிய மாணவர்படையில் பல்வேறு பிரிவுகளைச்சேர்ந்த மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் பிரதமர் கலை நிகழ்ச்சிகளையும் பார்வையிடுகிறார் விளையாட்டு இசை மற்றும் கலைத்துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு பரிசுகளையும் அவர் வழங்குகிறார் மாணவர்படையில் சாகசங்கள் புரிந்த மாணவர்களுக்கு விருதுகளையும் கேசிய பிரதமர் வழங்கவுள்ளார்

அஸ்ஸாம் மாநிலத்தை போடோவாந்தாக மாற்ற வேண்டும் என்ற போராட்டத்தில் இந்த குழுவினர் போராளிகளாக செயல்பட்டு அரசுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர் இதற்கு மத்திய அரசு பல்வேறு உடன்பாடுகளை ஏற்படுத்தியபோதிலும் போராளிகள் தங்களது கொள்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் மத்திய உள்துறை திரு அமித்ஷா முன்னிலையில் இன்று மத்திய அரசுடன் வரலாற்று சிறப்பு மிக்க அமைச்சர் உடன்பாடு கையெழுத்தானது வடகிழக்கு மாநிலங்களின் நுழைவு வாயிலாக உள்ள அஸ்ஸாம் மாநிலம் வளர்ச்சிப் பாதையில் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று உள்துறை அமைச்சர் திரு செல்வதற்குரிய அமித்ஷா கூறியுள்ளார் இந்த உடன்பாட்டில் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் மத்திய உள்துறை இணை செயலர் திரு சத்யேந்திர கர்க் மற்றும் அஸ்ஸாமின் தலைமை செயலர் திரு சஞ்சப் கிருஷ்ணா ஆகியோர் கையெழுத்திட்டனர் முத்தரப்பு உடன்பாட்டில் கையெழுத்திட்ட அளைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வதாகவும் போடோ மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை அரசு செயல்படுத்தக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் கூறியுள்ளார் நாகப்பட்டினத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களை பாதிக்கும் செயல்களில் மாநில அரசு ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தினார் விளைநிலங்களை பாதிக்கும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்று அவர் தெரிவித்தார் மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்கான தண்ணீரை கால்நடை பராமரிப்புத் துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார்

காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை கேட்புகூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் வரும் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் கோவையில் ஸ்மார்ட் காவல் நிலையங்கள் உருவாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு சுமித்சரண் கூறியுள்ளார்

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கொல்கத்தா அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி கொல்கத்தாவில் இரவு ஏழரை மணிக்கு நடைபெறுகிறது